பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றார்

திருச்சி நடுக்காட்டுப்பட்டியில் ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய சிறுவன் சுடலமாக மீட்கப்பட்டான்

காஷ்மிரில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு இன்று தொடங்குகிறது

தில்லி பேருந்துகளில் இன்று முதல் மகளிருக்கு இலவச பேருந்து சேவை வழங்கப்படுகிறது

ஜெர்மனியில் நடைபெறும் சர்வோ லக்ஸ் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் லச்ஷயா சென் ஆகியோர் கலந்துகொள்கின்றனர் இனி விரிவான செய்திகள் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் உள்ள சர்க்கைகளுக்கு தீர்வு காண தேவையிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அரபு நியூஸ் பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்த அவர் நாடுகளுக்கு இடையே உளள் பிரச்சனைகளில் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூவமாக தீர்வு காணவேண்டும் என்றும் மூன்றாவது நபரின் தலையிடுதலை தவிர்க்கவேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அரபு மண்டலத்தில் இந்தியா வம்சாவளியினர் அதிகம் வசிப்பதாக கூறிய பிரதமர் இந்தியாவை பொறுத்தவரை அண்டை நாடுகளுடன் நட்புணர்வை பாராட்ட விரும்புவதாகவே கூறினார் சவுதி அரேபியாவுடனான இருதரப்பு உறவு இந்தியாவிற்கு முக்கியமானது என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் அரபு மண்டலத்தில் அமைதியும் பாதுகாப்பு நிலவ வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாக கூறினார் சவுதி மன்னர் சல்மான் பின் அப்துல் அசிஸ் அல் சவுத் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் தலைமயில் அந்நாடு வலுவாக இருப்பதாகவும் இந்தியாவுடனான உறவும் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் கூறினார் வர்த்தகத்தை அதிகரிப்பதில் இருநாடுகளும் கவனம் செலுத்தி வருவதாகவும்உலக அரங்கில் இரு நாடுகளின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் பிரதமர் பயணத்தின்போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் பயங்கராவாத எதிர்ப்டு பாதுகாட்டு குறித்த வியூகத் திட்டங்கள் போன்றவை இருநாடுகளுடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐரோப்பிய நாடாளுமன்ற குழு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இன்று பயணம் மேற்கொள்கிறது இந்தப்பகுதியை குறித்து பாகிஸ்தான் சர்ச்சைக்குரிய கருத்துகளை பரப்பி வரும் நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது இந்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று விரிவாக எடுத்துரைத்தார் பயங்கரவாதத்தை ஆதரிப்போருக்கும் அதளை ஊக்குவிப்போருக்கும் எதிராக உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படவேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஐம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் உள்ள கலாசச்சார வித்தியாசங்களை நேரில் காண்பதற்கு இது மாபெரும் வாய்ப்பாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சமுதாயப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்ட தனியார் நிறுவனங்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் வழங்கினார்

தேர்வுகளை அமைதியான முறையில் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுமாறு துணை ஆணையர்களை காஷ்மீர் மண்டல ஆணையர் திரு பஷீர் அகமது கான் அறிவுறுத்தியுள்ளார் மாவட்டங்களில் அமைந்துள்ள கட்டுப்பாட்டு அறைகளில் கூடுதல் துணை இயக்குநர் தலைமை மாவட்ட கல்வி அதிகாரி கல்வி வாரியத்தின் உதவி செயலாளர் மற்றும் காவல்துறை அதிகாரி ஆகியோர் செயல்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கர்த்தார்பூர் விரைவு சாலையை பிரதமர் திரு நரேந்திரமோடி அடுத்தமாதம் ஒன்பதாம் தேதி திறந்து வைக்கவுள்ளார்

இதுதொடர்பான உடன்பாடு இருநாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளது

சிறுவனின் உடலுக்கு துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் உள்ளிட்ட மாநில ் அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் இறுதி அஞ்சலி செலுத்தினர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இதுபோன்ற துபர சும்பவம் நிகழாமல் இருக்க பொதுமக்கள் தங்கள் நிலங்களில் ஆழ்துளை கிணறுகளை மூடும்போது உரிய பாதுகாப்பு முறைகளை பின்பற்ற வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளார் சிறுவனின் குடும்பத்தினருக்கு அவர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இரவு பகலாக மீட்புப் பணிகளை மேற்கொண்ட அனைவருக்கும் தனது நன்றியய தெரிவித்தக் கொண்டுள்ளார் இந்த சுப்பவத்தையடுத்து பயனற்று கிடக்கும் கிணறுகளையும் ஆழ்துளை கிணறுகளையும் மூட வேண்டுமென மாவட்ட நிர்வாகங்கள் உத்தரவு பிறப்பித்தள்ளன மூடப்படாத கிணறுகள் பற்றிய தகவல்களை தெரிவிக்க வேண்டுமென பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

இந்நிலையில் அடுத்த அரசை சிவசேனாவின் ஆதரவுடன் அமைக்க போவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது

சட்ட அமைச்சகத்தின் தேர்தல் விதிமுறைகள் சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்டதன் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ரயில்வேயில் மாற்றுத் திறனாளிகளுக்கான காலி பணியிடங்களை அவர்களுக்கே வழங்குமாறு இந்தியன் ரயில்வே முடிவு செய்துள்ளது இதற்கான தகுதி படைத்தவர்களை அவர்கள் விண்ணப்பித்த பதவிகளில் அவர்கள் விரும்பும் இடங்களில் பணியமர்த்த நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் மாற்றத்திறனாளிகள் நடத்திய போராட்டத்திற்கு பின் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அருணாச்சல பிரதேசத்தில் தவாங் திருவிழா நேற்று நடைபெற்றது இந்த விழாவை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு கெனத் ஜஸ்டர் தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய அவர் அருணாச்சல பிரதேச மக்கள் மிகவும் நட்புணர்வுடன் நடந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் முதலமைச்சர் திரு பேமா கண்டு அருணாச்சல பிரதேசத்தில் ஏராளமாள இயற்கை வளங்கள் உள்ளதாகவும் இதளை பயன்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தில்லியில் அனைத்து பேருந்துகளிலும் இன்று முதல் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம்

பயணிகளின் பாதுகாப்புக்காக பாதுகாவலர்கள் பேருந்தில் பயணிப்பார்கள்

பகுதி அளவிவான பாலைவனப் பகுதியில் நடைபெறும் இப்பயிற்சியில் தீவிரவாதத்தை எதிர்கொள்வது குறித்து பயிற்சி அளிக்கப்படவுள்ளது

இந்திய பெருங்கடல் பகுதியில் தெற்கு இலங்கைக்கு அருகே காற்றழுத்த தாழ்வுப்பகுதி தாழ்வு மண்டலமாக உருவெடுத்துள்ளது

இதனையடுத்து தெற்கு மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு கூறுகிறது மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடலுக்குள் செல்லவேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப் பட்டுள்ளனர்